மக்களவைத் தேர்தலில் அடுத்த மூன்று கட்டங்களுக்கான பிரச்சாரம் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது ஏழாவது மற்றும் இறுதிக்கட்டத் தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன

ஃபோனி புயல் இன்று பிற்பகல் அதிதீவிர புயலாக மாறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

அதிபர் திரு மைத்ரி பால சிறிசேனா கூறியுள்ளார்

ராஜஸ்தான் அணியுடன் மோதுகிறது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் நான்கு கட்டங்களுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் இதர கட்டங்களுக்கு நடைபெறும் தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது இந்தப் பகுதிகளில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி பீஹார் மாநிலம் முசாஃபர்பூர் உத்தரப்பிரதேச மாநிலம் பஹ்ரைச் மற்றும் பாரபங்கியில் இன்று பிரச்சாரம் செய்ய உள்ளார் பிஜேபி தலைவர் திரு அமீத் ஷா ராஜஸ்தான் மாநிலம் தவ்சா அல்வார் மற்றும் பாரத்பூரிலும் மத்தியப்பிரதேசத்தில் உள்ள மோரினாவிலும் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பகுஜன்சமாஜ் கட்சி தலைவர் செல்வி மாயாவதி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரச்சாரம் செய்ய உள்ளாா் இந்நிலையில் ஏழாவது மற்றும் இறுதி கட்ட தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்று வருகிறது

திருப்பரங்குன்றம் ஒட்டப்பிடாரம் அரவக்குறிச்சி சூலூர் ஆகிய நான்கு தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்தது இத்தொகுதிகளில் வேட்புமனுக்களை திரும்பப்பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும் அன்றைய தினம் வேட்பாளர் இறுதி பட்டியலும் வெளியாகும்

தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறியதாக மூத்த அரசியல் கட்சி தலைவர்கள் மீதான குற்றசாட்டு குறித்து தேர்தல் ஆணையம் புதுதில்லியில் இன்று விவாதிக்க உள்ளது இதனை புதுதில்லியில் நேற்று துணைத் தேர்தல் ஆணையர் திரு சந்திர பூஷன் குமார் செய்தியாளர்களிடையே தெரிவித்தாா் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி பிஜேபி தலைவர் திரு அமீத் ஷா காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட புகார் குறித்த தற்போதைய நிலை குறித்து அவர் விளக்கினார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தலை நடத்துவது குறித்தும் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது

இதன் காரணமாக அம்மாநிலத்தில் குடியரசு தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறி பேசிய பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி அக்கட்சியின் தலைவர் திரு அமீத் ஷா ஆகியோர் மீதான புகார் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணையத்தை அறிவுறுத்த வேண்டுமென்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறப்பினர் தாக்கல் செய்துள்ள மனு மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் இன்று மேற்கொள்ள உள்ளது இம்மனுவை நேற்று பரிசீலித்த தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு விசாரணையை இன்று மேற்கொள்வதாக தெரிவித்தது திரு மோடி திரு அமீத் ஷா மீதான புகார் குறித்து தேர்தல் ஆணையம் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அசாம் மாநிலம் சில்சார் மக்களவை காங்கிரஸ் உறுப்பினர் செல்வி சுஷ்மிதா தேவ் அவசர வழக்கை தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியின் குடியுரிமை தொடர்பாக பிஜேபியின் மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு சுப்பிரமணியன் சுவாமி எழுப்பிய புகானர அடுத்து உள்துறை அமைச்சகம் திரு ராகுல்காந்திக்கு நோட்டிஸ் அனுப்பியுள்ளது

தென்கிழக்கு வங்கக் கடலில் உருவாகியுள்ள ஃபோனி புயல் இன்று பிற்பகல் மிகவும் தீவிர புயலாக மாறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போது வடக்கு திசையை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் தொடர்ந்து நாளை வரை வடமேற்கு திசையில் நகர்ந்து அதன் பின்னர் ஒடிசா கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் உள்ள வட கடற்கரை பகுதிகளிலும் ஆந்திராவின் தெற்கு கடலோர பகுதிகளிலும் கேரளாவின் பல பகுதிகளிலும் இன்று மிதமான மனழ பெய்யக் கூடும் என எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இதன்காரணமாக தமிழகத்தில் உள்ள மேற்குதொடர்ச்சி மலைப் பகுதிகளான நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புயல் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள விசாகப்பட்டினம் மற்றும் சென்னையில் இந்திய கப்பல் படையின் கப்பல்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் இதேபோல் மீட்பு பணியை மேற்கொள்ள தமிழகம் மற்றும் ஆந்திராவில் விமானங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் கடற்படை தெரிவித்துள்ளது இதனிடையே தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் வருகிற நான்காம் தேதி தொடங்குகிறது இதனால் மாநிலத்தில் வெயிலின் தாக்கம் வழக்கத்தைவிட அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய பேரிடர் நிர்வாகக் குழு

புயல் பாதிக்கக் கூடிய பகுதிகளை கண்டறிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நான்கு மாநிலங்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கடலோரப் பகுதிகளில் வாழும் மக்களுக்கு தகுந்த எச்சரிக்கை விடுக்கவும் வானிலை ஆய்வு மையங்களுடன் நேரடி தொடர்பில் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது

இதனால் தமிழகத்திற்கு பாதிப்பு இல்லை என்று கூறப்படும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கேரளாவில் தற்கொலைப் படை தாக்குதல் நிகழ்த்த திட்டமிட்டிருந்ததாக ஒருவரை தேசிய புலனாய்வு முகமை இன்று கைது செய்தது

இலங்கையில் வெடிகுண்டு சம்பவத்தில் தொடர்புடைய ஐஎஸ் அமைப்பின் ஷாரன் ஹசினுடன் ரியாசுக்கு தொடர்பு இருந்ததாகக் கூறப்படுகிறது இலங்கையில் ஈஸ்டர் திருநாளன்று நிகழ்ந்த தொடர் குண்டு வெடிப்பு சம்பவங்களில் ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்தின் தொடர்பு உள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மைத்ரி பால சிறிசேனா கூறியுள்ளார்

ஐஎஸ் தீவிரவாத இயக்கம் புதிதாக வெளியிட்டுள்ள ஒலிநாடாவில் அந்தத் தீவிரவாத இயக்கத்தின் தலைவர் அபுபக்கர் அவ்பக்தாதி இன்னும் உயிருடன் உள்ளதாகவும் ஐஎஸ் குழுக்களையும் அதன் தலைவர்களையும் பிடிப்பதற்கு அமெரிக்கா உறுதிபூண்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது உலகம் முழுவதிலும் தீவிரவாத குழுக்களின் செயல்பாடுகளை ஒழிப்பதற்கு அமெரிக்க ஆதரவு குழுக்கள் தொடர்ந்து செயல்படும் என்று அந்நாட்டின் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

கராச்சியிலுள்ள மலிர் சிறையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர்

ஆக்லாந்தில் இன்றுகாலை தொடங்கி உள்ள நியூசிலாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டிகளில் இந்திய வீராங்கனை சாய்னா நேவால் தனது இரண்டாவது பட்டத்தை வெல்லும் முனைப்புடன் விளையாட உள்ளார் அவர் நாளை நடைபெறவுள்ள மகளிர் ஒற்றையர் பிரிவுக்கான ஆட்டத்தில் சீனாவின் வாங் சூ ஈ யை எதிர்த்து விளையாட உள்ளார் பி வி சிந்து இந்தப் போட்டியில் பங்கேற்கவில்லை ஆண்கள் பிரிவில் இந்திய வீரர்கள் காஷ்யப் சாய் பிரனீத் பிரனாய் சுபாங்கர் தே மற்றும் லக்ஷயா சென் ஆகியோர் பங்கேற்கவுள்ளனர்